கோடி இந்தியர்களும் தயாராக உள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்ப கட்டுப்பாடுகள் மேலும் தளர்த்தப்பட்டுள்ளன

நாளைமுதல் காஷ்மீரில் ஆரம்பப்பள்ளிகள் திறக்கப்படவுள்ளன

மூடத்தனமான வெறுப்பை அகற்றுவதில்தான் எப்போதும் மகிழ்ச்சி நிலைகொண்டிருக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோட தெரிவித்துள்ளார் பூட்டானில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் திம்பு நகரில் உள்ள ராயல் பல்கலைக்கழக மாணவர்களிடம் இன்று காலை உரையாற்றினார் நல்லிணக்கத்திலிருந்து வெளிப்படும் மகிழ்ச்சி என்பது மனிதக்குலத்திற்கு பூட்டானின் செய்தியாக உள்ளது என்றும் இதனை கொண்டு உலகம் மேலும் மகிழ்ச்சியை பெறமுடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மகிழ்ச்சியின் சாரத்தை அறிந்து கொண்டுள்ள பூட்டான் நல்லிணக்க உணர்வு ஒற்றுமை கருணை ஆகியவற்றையும் அழிந்துகொண்டுள்ளது என்று குறிப்பிட்டு பூட்டானுக்கு திரு மோடி பாராட்டு தெரிவித்தார் ஒட்டுமொத்த தேசத்தின் மகிழ்ச்சி என்ற பூட்டாளின் கோட்பாட்டோடு உலகம் இணைந்து நிற்கிறது என்றும் அவர் கூறினார் இந்தியா மற்றும் பூட்டாளின் வரலாறு கலாச்சாரம் ஆன்மீக மரபுகள் இருநாடுகளுக்கு இடையேயும் அவற்றின் மக்களுக்கு இடையேயும் ஆழமான ஒப்பற்ற இணைப்புகளை உருவாக்கியுள்ளன என்று பிரதமர் தெரிவித்தார் இதனால்தான் இயற்கையாகவே இருநாட்டின் மக்களும் ஒருவரோடு ஒருவர் மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் ஆழமான ஆன்மீக உணர்வும் இளமை ததும்பும் சக்தியும் பூட்டானின் கடந்தகால நிகழ்கால எதிர்கால பொதுத்தன்மக்கும் நிலையான இணைப்புக்கும் காரணமாக இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் இளவரசர் சித்தார்த்தர் கௌதம புத்தராக மாறுவதற்கான நல்வாய்ப்பை இந்தியா பெற்றது என்றும் அந்த ஒளியில்தான் புத்தமதம் உலகம் முழுவதும் பரவியது என்றும் திரு மோடி குறிப்பிட்டார் எதையும் துணிவுடன் எதிர்கொள்வது அச்சத்தை அகற்றுவது ஒன்றுபட்டு வாழ்வது என்ற முக்கியமான பகவான் புத்தரின் போதனைகளே தேர்வு அச்சத்தை போக்குவதற்கான புத்தகத்தை எழுத தமக்கு ஆதர்சமாக இருந்தது என்று பிரதமர் தெரிவித்தார் பாரம்பரியமான துறைகளில் ஒத்துழைப்பு என்பதை தாண்டி பள்ளிகளிலிருந்து விண்வெளி வரை டிஜிட்டல் பணபரிவர்த்தனையிலிருந்து பேரிடர் நிர்வாகம் வரை என புதிய தளங்களிலும் ஒத்துழழப்பை இருநாடுகளும் கோருகின்றன

பூட்டானை சேர்ந்த இளம் விஞ்ஞானிகள் தங்கள் நாட்டிற்கு சொந்தமான சிறிய செயற்கைக்கோளை வடிவன்மத்து விண்ணில் செலுத்துவதற்கான பணியை மேற்கொள்ள இந்தியாவில் பயணம் மேற்கொள்வது மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் என்று அவர் கூறினார் இங்கே திரண்டிருக்கும் இளம் மாணவர்கள் விஞ்ஞானிகளாக பொறியாளர்களாக புதியன கண்டுபிடிப்போராக வருவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திரு மோடி கூறினார் வறுமைய ஒழிப்பதில் முன் எப்போதையும் விட தற்போது இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது எனபதையும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அடிப்படை கட்டமைப்பு பணிகள் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார் முன்னதாக பிரதமர் திரு மோடி பூட்டான் பிரதமருடன் இருதரப்பு ஒப்பந்தங்கள் குறித்து நேற்று ஆலோசனை நடத்தினார்

தெற்காசிய செயற்கைக்கோள்களுக்கான கட்டுபாட்டு அறை பணிகளைஅவர் தொடங்கி வைத்தார் புதிய அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் மற்றும் நீதித்துறை தொடர்பான பத்து முக்கிய ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தாகின ஜம்மு காஷ்மீரில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக அங்கு மக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது காஷ்மீரின் பலபகுதிகளில் தொலைபேசி தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மற்ற பகுதிகளிலும் தொலைபேசி தொடர்புகள் படிப்படியாக கொண்டுவரப்படும் என்று அரசு செய்தித்தொடர்பாளர் திரு ரோஹித் கன்சல் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் உள்ள ஆரம்பப் பள்ளிகள் நாளை திறக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான ஏற்பாடுகள் செயயப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

அம்மாநில காவல்துறை தலைவர் திரு தில்பாக் சிங் புல்வாமா மற்றும் அனந்த்நாக் மாவட்டங்களுக்கு சென்று அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆவோசனை நடத்தினார் ஹஜ் பயணத்தை முடித்துக்கொண்டு மாநிலம் திரும்பும் பயணிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தத்தமது வீடுகளுக்கு சென்று சேருவதற்கு பேருந்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீநகர் பகுதி ஆணையர் திரு பஷீர் கான் தெரிவித்தார்

மூன்று நாள் கற்றுப்பயணமாக பாவ்டிக் நாடுகளுக்கு சென்றுள்ள அவர் லெத்வேளியா அதிபர் கிட்டனஸ் நௌசேடாவை சந்தித்து பேச்சு நடத்தினார் லித்வேனியா தலைநகர் வில்னியஸ் ல் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் மறுசீரமைப்பு பிராந்திய பாகுபாட்டை அகற்றி நிர்வாகத் திறமையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஒருமைப்பாட்டையும் ஆதரவையும் வெளிப்படுத்திய லித்வேனிய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் இந்த பயணத்தின்போது இந்தி மொழியில் வித்வேனிய வரலாற்று நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இத்தகைய நூலை பெற்றுக்கொள்வது குறித்து திரு நாயுடு மகிழ்ச்சி தெரிவித்தார்

இந்த இருமொழிகளிலும் பொதுவாக உள்ள பத்தாயிரம் சொற்கள் கொண்ட விரிவான அகராதி நூலை தொகுத்து வெளியிடுவது அடுத்த முயற்சிகயாக இருக்கவேண்டும என்றும் அவர் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைப்யா நாயுடு லித்துவேனியா பயணத்தை மூடித்துக்கொண்டு லாட்வியா எஸ்டோனியோ நாடுகளுக்கு செல்லவிருக்கிறார் நாட்டின் பல பகுதிகளில் பலத்தமழை வெள்ளம் காரணமாக இயல்புநிலை பாதிக்க்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவுகள் மற்றும் திடீரென ஏற்படும் வெள்ளத்தால் பல சாலைகள் நீரில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்க்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்தின் பக்ரா அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்படுவதால் பல மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் தொடர்ச்சியான மழைபொழிவால் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோடு பல அணைகளின் நீர்மட்டம் வெள்ள அபாய அளவை எட்டியுள்ளது தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்தார்

இவர்களில் பெரும்பாலோர் பெண்களும் குழந்தைகளும் என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு நஸ்ரத் ரஹீமி தெரிவித்தார் இந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்போர் ஷியா முஸ்லீம் பிரிவினர் சன்னி பிரிவினரை பெரும்பான்மையாக கொண்ட ஆப்கானிஸ்தானில் ஷியா பிரிவினர் தொடர்ச்சியாக குறிவைத்து ஐ எஸ் தீவிரவாதிகளால் தாக்கப்படுகின்றனர்

இரண்டு ஒற்றையர் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றது இரட்டையர் போட்டியில் தோல்வியடைந்தது இந்திய அணியில் மானஸ் தமே அர்னவ் பப்ரக்கர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரனவ் ரெத்தின் ஆகியோர் இடம்பெற்றனர் மானஸ் மற்றும் ரெத்தின் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றுள்ளனர்